மாவட்டத்தில் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார்

தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழக முதலமைச்சர் திரு

அத்திக்கடவு அவினாசி நீரேற்றும் திட்டப் பணிகள் குறித்தும் அவர் ஆய்வு செய்வதோடு பணிகளை நேரில் சென்று களஆய்வு செய்யவுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மாவட்டத்திற்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்க அனுமதிக்கப்படும் என்று சென்னையில் நேற்று மாவட்ட ஆட்சியா்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்திய போது கூறினார் தனியார் போக்குவரத்து தனியார் கார் இருசக்கர வாகனங்கள் செல்வதும் ரத்து செய்யப்படுவதும் அவர்கள் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு இ பாஸ் வாங்கிச் செல்லலாம் என்றும் அவர் தெரிவித்தார் மாவட்டங்களில் எந்தெந்தப் பகுதிகளில் நோய்ப் பரவல் அதிகமாக இருக்கின்றதோ அந்தப் பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து மக்கள் நடமாட்டத்தை தடை செய்து அதிக பரிசோதனைகளை அங்கு செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களை முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

செகண்ட்ஸ் மருத்துவர்கள் செவிலியர்கள் கடுமையாக பணியாற்றிய காரணத்தினால் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் இறப்பு விகிதம் மிகக் குறைவாக இருப்பதாகவும் அவர் கூறினார் அதிக பரிசோதனைகள் செய்து அதன் மூலம் தொற்று ஏற்பட்டவர்களை கண்டறிந்து குணப்படுத்துவதன் மூலமாக நோய்ப் பரவலை முழுமையாக தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மதுரை மாநகர் மற்றும் நகரையொட்டிய பகுதிகளில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு வசிக்கும் அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ளவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் இந்த தொகை நாளை மறுநாள் முதல் சம்மந்தப்பட்ட துறையினர் அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் இருப்பிடத்திற்கே சென்று வழங்குவார்கள் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

நோய் தொற்றை கட்டுப்படுத்த வீடுகள் தோறும் சென்று அறிகுறிகள் உள்ளனவா என்று கண்டறியும் திட்டத்தை உலகிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சிதான் செயல்படுத்தி உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் தெர்மல் ஸ்கேனர் வாங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் எதையும் தக்க ஆதாரத்துடன் கூற வேண்டுமென்றும் அறிக்கை ஒன்றில் அவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மருத்துவ பேரிடர் காலத்தில் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து பொதுமக்களுக்கு பணியாற்றிட எதிர்க்கட்சித் தலைவர் முன்வர வேண்டுமென்று திரு ஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் குடிமராமத்துப் பணிகள் காரணமாக ஈரோடு மாவட்ட நீர்நிலைகளில் தண்ணீர் தேக்கிவைப்பது அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கருப்பணன் தெரிவித்துள்ளார் இம்மாவட்டத்திற்கு உட்பட்ட இரண்டு பகுதிகளில் குடிமராமத்துப் பணிகளை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

ரயில்வே ஊழியர்களுக்கான மருத்துவ வசதிகள் பாதிக்கப்படாத வகையில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்திற்கு வரும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தொடர்பான தகவல்களை மாவட்ட நிர்வாகத்திற்கு வழங்க வேண்டுமென்று ஆட்சியர் திரு கதிரவன் கேட்டுக் கொண்டுள்ளார்

மெகராஜ் நேற்று சந்தித்து பேசினார் இவர்கள் அனைவருக்கும் தூித பரிசோதனை செய்த பின்னர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மத்திய அமைச்சரவையில் நேற்று எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு பிரதமர் திருநரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் கால்நடைப் பராமரிப்பு கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி ஒன்றை உருவாக்குவது என்ற அமைச்சரவையின் முடிவு அத்துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படும் என்று ட்விட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார் கிராமப்புறங்களில் கடுமையாக உழைக்கும் விவசாயிகளின் வருமானத்தை இது உயர்த்தும் என்றும் பால்ப்பண்ணைத் தொழிலின் கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் முதலீடுகளை ஈர்க்கவும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நல்ல பலனை அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் மிகப் பெரிய வளர்ச்சிக்கு அரசு கடமைப்பட்டிருப்பதாகவும் மற்றொரு ட்விட்டர் செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான காலஅவகாசும் நீட்டிக்கப்பட்டுள்ளது

இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த வாரியம் தெரிவித்துள்ளது

தமிழகத்தின் ஏழு மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் நேற்று எமது செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநா் திரு புவியரசன் இதனைத் தெரிவித்தார்

இந்திய சீன எல்லையில் கிழக்கு லடாக்கில் சமீபத்தில் எழுந்துள்ள பிரச்சினைகள் தொடர்பாக இருநாடுகளின் வெளியுறவுத் துறை அதிகாரிகள் நிலையிலான பேச்சுக்கள் நேற்று நடைபெற்றது

கதானந்த கவுடா துறையின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

சுப்ரியா சாஹூ நேற்று ஆய்வு நடத்தினார் திருமழிசை துணைக்கோள் நகரில் அமைக்கப்பட்ட தற்காலிக காய்கறி சந்தையை நேற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திருமகேஸ்வரி ரவிக்குமார் நேரில் ஆய்வு செய்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்